இது தொடர்பாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் கிராமப்புற பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தீவிர விழிப்புணர்வுப் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தவறான கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் அகற்ற மாநில அரசுகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கிராமப்புற மக்களுக்கு பரிசோதனை தடுப்பூசி மையங்கள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை படுக்கைகள் கிடைப்பது குறித்த தகவல்களை திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

கதானந்த கவுடா கூறியுள்ளார்

இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்து நாடு முழுவதும் இதன் தேவை அதிகரித்துள்ளது

சர்மா ஆகியோர் மாநிலங்கள் மற்றும் யூனியள் பிரதேசங்களின் காதாரத் துறைச் செயலாளர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினர் அப்போது பேசிய திரு

இரண்டு டோஸ்கள் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தைத் தீவிரப்படுத்துமாறு அவர் வலியறுத்தினார் உள்நாட்டிலேயே திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சரவைச் செயலாளர் திரு ராஜிவ் கவுபா கூறியுள்ளார்

மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுக்கும் நடவடிக்கைள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் தடுப்பூசி வீணாவது குறைக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர் தடுப்பூசி தொடர்பான தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்

நாடு முழுவதும் கடந்த இரண்டு நாட்களில் தொற்று பாதிப்பு மற்றம் இறப்பு எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர்

நரேந்திர மோடி இங்கிலாந்து செல்லமாட்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மாநாடு அடுத்த மாதம் இங்கிலாந்தின் கார்ன்வாலில் நடைபெற உள்ளது இதில் சிறப்பு அழைப்பாளராகக் கலந்து கொள்ளுமாறு பிரிட்டஷ் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்தார்

அரிந்தம் பக்சி கூறியுள்ளார் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வரும் முழு ஊரடங்கிலிருந்து கூடுதல் தளர்வுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தொழில் மற்றும் வணிக அமைப்புகளுடன் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி சில அறிவிப்புகளை அவர் வெளியிட்டுள்ளார் காய்கறி மவர்கள் ஆகியவற்றை விற்பனை செய்ய அளிக்கப்பட்ட நிபந்தனைகளுடன் பழ வியாபாரம் மேற்கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

இந்தக் கூட்டத்திற்கு தலைமை வகித்துப் பேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் செயலாளர் திரு பிம்பாதர் பிரதான் இந்த சவாலான தூழலில் சமூக அமைப்புகள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் வழங்கி வரும் பங்களிப்பைப் பாராட்டினார் பழங்குடியினர் மற்றும் அமைப்புகாரா சாரா தொழிலாளர்களுக்கு

தெலங்கானா மாநிலத்தில் கோவிட் பரவலைத் தடுக்க இன்று முதல் பத்து நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது மாநில முதலமைச்சர் திரு சந்திர சேகரராவ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

பல்வேறு துறைகளுக்கு அறிவிக்கப்பட்ட உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்புத் திட்டங்களை திறம்பட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்களை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் வர்த்தகத் துறை மூத்த அதிகாரிகள் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரக அதிகாரிகள் மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் பிரதிநிதிகளுடன் காணொலி வாயிலாக அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் சிக்கலான காலகட்டத்தில் கூட ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டுத் தெரிவித்தார்

மருந்து பொறியியல் சாதனங்கள் ஆட்டோமொடைல் மற்றும் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே நிதித் துறை தொடர்பான நாள்காவது ஆலோசனைக் கூட்டம் பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் திரு அஜய் சேத் தலைமையில் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்றது சுவிட்சர்லாந்து தரப்பில் கவிட்சர்லாந்தின் சர்வதேச நிதித்துறை செயலகத்தின் செயலாளர் திருமதி டேனீலா ஸ்டோஃஃபெல் இதில் பங்கேற்றறர் முதலீடுகள் சர்வதேச நிதிச் சேவை ஆணையம் தேசிய முதலீட்டு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியம் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான நிதி சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒத்தழைப்பை அதிகரிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆவோசனை நடத்தப்பட்டதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கங்கை நதியில் சடலங்கள் விடப்படுவதைத் தடுக்க கண்காணிப்புப் பணிகளைத் தீவிரப்படுத்தமாறு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கடந்த சில நாட்களாக பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் கங்கை மற்றும் யமுனையில் சுடலங்கள் மிதந்து வருவதாக ஊடகங்களில் தகவல் வெளியானது இது தொடர்பாக தூய்மை கங்கை இயக்கத்தின் தலைமை இயக்குநர் ராஜீவ் ரஞ்சன் மிஸ்ரா மாவட்ட குழுக்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் சடலங்களை ஆற்றில் விடுவதால் நீர் மாசுபடுது மட்டுமல்லாமல் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் தொற்றுநோய் அபாயம் ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்

மக்களின் உயிரைக் காப்பதே முக்கியம் எனவும் தாம் இந்த தூழலில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை எனவும் ஐப்பாள் பிரதமர் திரு

இதனிடையே ஜப்பானில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து வாக்கெடுப்பு ஒன்றில் பெரும்பான்மையான மக்கள் ஒலிம்பிக் போட்டிகளை ஒத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர்

பாலஸ்தீனிய போராட்டக்காரர்களுக்கு இஸ்ரேலிய காவல்துறையினருக்கும் இடையிலான தாக்குதல்கள் மற்றும் மோதல்களால் மத்திய கிழக்குப் பகுதியில் ஏற்பட்டுள்ள தழல் கவலை அளிப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரெஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் காசா பகுதியில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட பவர் உயிரழந்திருப்பது கவலை அளிப்பதாக் கூறியுள்ளார்